தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாளை தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து அனைத்து மாநில அரசுகளும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செப்திகள் காவிரி நதிநீர் மேலாண்மைக்கான வரைவு செயல் திட்டத்தை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவிரி பிரச்சினையில் தமிழக அரசு மத்திய அரசின் மீது தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான மனு காவிரி மேலாண்மை திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து மத்திய அரசு விளக்கம் கோரியுள்ள மனு ஆகியவற்றை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு கன்வில்கர் திரு சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலேயே காவிரியின் நீரை தமிழகம் கர்நாடகம் கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் பகிர்ந்து கொள்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மத்திய அரசு அடுத்த மாதம் தாக்கல் செய்யும் காவிரி நதிநீர் மேலாண்மை வரைவு திட்டத்தின் அடிப்படையில் மாநிலங்கள் தண்ணீரை பகிர்ந்துகொள்வது குறித்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவை அறிவிக்கும் என்றும் அதுவரை தமிழகம் கர்நாடகம் உள்ளிட்ட சும்மந்தப்பட்ட மாநிலங்கள் அமைதி காக்கவேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலேயே மத்திய அரசின் நீர் மேலாண்மை திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதனை நீதிபதிகளும் வலியுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஸ்கீம் என்பதற்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசு காலதாமதமாக மனு தாக்கல் செய்ததை குறிப்பிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையிலேயே ஒரு மாதக் காலத்திற்குள் வரைவுத் திட்டத்தை சுர்பிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டதாகவும் அவர் கூறினார் இது தமிழக அரசின் சட்டப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று திரு சண்முகம் தெரிவித்தார் தமிழகத்தின் ஒன்பது இடங்களில் நீட் போட்டி தேர்வுக்கான உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி மையங்கள் இன்று தொடங்கப்பட்டன

ஈரோடு பெருந்துறையில் இந்த பயிற்சி வகுப்புகளை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார்

இந்த முகாம் குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு செங்கோட்டையன் இந்த வாய்ப்பினை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்

கும்மிடிபூண்டியில் மூன்று வாரக்கால உண்டு உறைவிட பயிற்சி முகாமை ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தொடங்கி வைத்தார்

கோவில்பட்டியில் போட்டித் தேர்வுகள் மற்றும் திறன் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு தொடங்கிவைத்தார் திண்டுக்கல்லில் வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் பயிற்சி ஸமயத்தை தொடங்கி வைத்தார் சில அமைப்புகளை தேசிய அளவில் நாளை போராட்டம் நடத்தப்போவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவலையடுத்து அனைத்து மாநில அரசுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாவன்னம் தேவையான இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைளை மேற்கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் கூறியுள்ளது இடங்களில் ரோந்துப் பணிகளை தீவிரப்படுத்துமாறும் உள்துறை அமைச்சகம் பதற்றமான வலியுறுத்தியுள்ளது அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் துறை காண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தங்களது பகுதியை முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்குமாறு மத்திய அரசு வலியுறுதியுள்ளது தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் எவ்வித அரசியல் குறிக்கீடோ நிர்பந்தமும் இல்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்ளையில் இன்று செய்தியாளரக்ளிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக திரு சூரப்பாவும் தமிழ்நாடு இசை பல்கலைக்கழக துணை வேந்தராக திருமதி பிரமிளா குருமூர்த்தியும் நியமனம் செய்யப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என்றார் தெரிவுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே துணை வேந்தர்களை ஆளுநர் நியமனம் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களை நியமிக்கக்கூடாது என்று கூறுவதில் அர்த்தம் இல்லை என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார்

முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து இத்தொகை வழங்கப்படும் என்று அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

அவர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு வெங்கடேஷ் தாமிர உருக்கு ஆலையால் ஏற்படும் கற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் நோய் குறித்து அளிக்கப்பட்டுள்ள புகார்கள் தொடர்பாக மாக கட்டுப்பாட்டு துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சுட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதனையடுத்து போராட்டம் விலக்கிக்கொள்ளப்பட்டது

தஞ்சாவூர் மாவட்டம் புத்தூரில் விவசாயிகளிடையே பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் மக்களுக்கு எதிராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சுட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளக் கூடாது என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் இன்று நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன

ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் இன்று நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் ஆடவர் குழு பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த அஜந்தா சரத்கமல் சத்யன் குணசேகரன் மற்றும் அர்மீத் தேசாய் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப் பதக்கம் வென்றது பேட்மின்டன் குழு போட்டியில் ஸ்ரீகாந்த் சாய்னா ரன்கிரெட்டி அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி சிராக் ஷெட்டி ஆகியோர் கொண்ட அணியினர் தங்கப் பதக்கம் வென்றனர்

குண்டு எறிதல் போட்டியில் தேஜிந்திர் சிங் எட்டாவது இடம் பிடித்தார்

காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி விளையாட்டுத் துறை திரு ராஜவர்த்தன் ரத்தோர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்